திரு மனோகர் பாரிக்கர் மறைவையொட்டி இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

பாமக ஐந்து மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது

அவரது இறதிச் சடங்குகள் மிராமரில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறம் என்று கோவா அரசு அறிவித்துள்ளது

பாரிக்கர் மறைவையொட்டி நாடு முழுவதும் ஒருநாள் துக்கம் அனுசரிக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுதில்லியிலும் மாநில தலைநகரங்களிலும் அரசு கட்டிடங்களில் தேசியக் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிக்கர் மறைவுக்கு மத்திய அமைச்சரவையில் இன்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது மனோகர் பாரிக்கர் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் கோவா ஆளுநர் மிருதுளா சின்ஹா மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்காள வேட்புமனு இன்று தாக்கல் தொடங்குகிறது இதற்கான தேர்தல் அறிவிக்கை இன்று காலை வெளியிடப்படுகிறது

தமிழகத்தில் இருபது மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இதன்படி மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு மனோஜ்பாண்டியள் திருநெல்வேலி தொகுதியிலும் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வத்தின் மகன் திரு ரவீந்திரநாத் குமார் தேனி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் தருமபுரி தொகுதியிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஏ கே மூர்த்தி அரக்கோணம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் திமுக போட்டியிடும் இருபது மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் நேற்று வெளியிடப்பட்டது மாநிலங்களவை உறப்பினர் திருமதி கனிமொழி தாத்துக்குடி தொகுதியிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் மத்திய சென்னையிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆராஜா நீலகிரி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் பீகாரில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மக்களவை தேர்தலுக்கான தொகுதிப் பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது

ஹஜிபூர் வைசாலி சமஸ்திபூர் ஜமி கஹாரியா மற்றும் நவதா ஆகிய ஆறு தொகுதிகள் லோக் ஜனசக்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்தனர்

அஸ்ஸாமில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மூன்று தொகுதிகள் அஸ்ஸாம் கணபரிஷத் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி மற்றும் ராஷ்டீரிய லோக் தளம் கட்சிகளின் தலைவர்கள் போட்டியிடும் ஏழு தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த மாட்டோம் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ராஜ்பாப்பர் தெரிவித்துள்ளார் திரு முலாயம் சிங் யாதவ் போட்டியிடும் மயின்புரி மற்றும் திருமதி டிம்பில் யாதவ் போட்டியிடும் கண்ணோஜ் மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்தாது என்று திரு ராஜ்பாப்பர் தெரிவித்துள்ளார் இதேபோல் திரு அகிலேஷ் யாதவ் செல்வி மாயாவதி திரு அஜித் சிங்திரு ஜெயந்த் சிங் ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடவில்லை மேற்குவங்கத்தில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி தொகுதிப் பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது

இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்திற்கு மாநில நிர்வாகிகள் முறையீடு செய்துள்ளனர்

கரேரி மேயர் திரு யூகுஃப் கவுளிபாலி இத்தகவலை வெளியிட்டார் மோப்டி மாகாணத்தில் உள்ள டையூரா ராணுவ முகாமில் தீவிரவாதிகள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர் இதில் ராணுவ வீரர்கள் பலரும் காயமடைந்துள்ளனர் என்று ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மாலி மத்திய பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக அல்கொய்தா தீவிரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்தியாவும் மாலத்தீவும் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன மாலத்தீவு சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித்தை நேற்று மாலை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது சுகாதாரம் வர்த்தகம் முதலீடு மற்றும் பொருளாதாரத் திட்டங்களில் இருநாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மத்திய அமைச்சருடன் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலேயும் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றார் இந்தியா தங்களுக்கு மிகுந்த நட்புறவு நாடு என்று மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா சாஹிப் குறிப்பிட்டார் மாலத்தீவின் அதிபர் திரு இப்ராஹிம் முகமதுவை திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று சந்தித்து பேசுகிறார் எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் இதற்கு முன்பு கலப்பட கூட்டணிகளால் தேர்வு செய்யப்பட்ட அரசுகள் நிலையானதாக இருந்ததில்லை என்றும் சீரான கொள்கைகளை கடைபிடித்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் நலனுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சியினருக்கு எந்தவித குறிக்கோளும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் பங்குரா மாவட்டத்தில் பெலியாடோர் என்னும் இடத்தில் ஏராளமான வெடிப்பொருட்களை காவல் துறையினர் நேற்று கைப்பற்றியுள்ளனர் காவல் துறையின் உளவுப்பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் காவல் துறையினர் நடத்திய திடர் சோதனையின்போது வாகனம் ஒன்றில் ஏராளமான வெடிப்பொருட்கள் சிக்கின்

ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் பேட்ஸ்மேன் விராட்கோலியும் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ராவும் தொடர்ந்து முதலிடத்தை தக்கவைத்துள்ளனர்

ரோகித் ஷர்மா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் பந்துவீச்சாளர்கள் பட்டியலில் பும்ராவுக்கு அடுத்த படியாக நியூசிலாந்தின் ட்ரென்ட் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் அணிகளுக்கான பட்டியலில் இங்கிலாந்து முதலிடத்தையும் இந்தியா இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளன கவிஸ் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் சீனாவின் ஷி யுகி யிடம் இந்தியாவின் சாய் பிரனீத் தோல்வியடைந்தார்

அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்தியாவின் தடகள வீரர் இர்ஃபான் தகுதி பெற்றுள்ளார் ஜப்பானின் நோமி நகரில் நடைபெற்ற ஆசிய நடைப் போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்ததை அடுத்து அவர் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார்

செப்டம்பர் மாதம் தோஹாவில் நடைபெறவுள்ள சா்வதேச தடகள சாம்பியன் பட்ட வரும் போட்டிகளுக்கும் இதன் மூலம் தகுதி பெற்றுள்ளார்